தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு நாளை பார்வையிடுகிறது

நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று விவாதம் நடைபெற்றது மாநிலங்களவையில் கேள்வி நேரம் ஒத்திவைக்கப்பட்ட பின் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கியது

எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் இதை ஏற்றுக்கொள்வதாகவும் ஆனால் விவசாயிகள் பிரச்னை குறித்து விவாதிக்க இதில் கூடுதல் நேரம் அனுமதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்

குடியரகத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் விவாததத்தில் பேசிய அ இ அ தி மு க உறுப்பினர் திரு நவநீதகிருஷ்ணன் கோவிட் பெருந்தொற்று இடர்பாட்டு காலத்தில் மானவர்கள் தங்கள் பள்ளி பாடங்களை பயில்வதற்கு மின்னணு கட்டமைப்பை மாநில அரசு உருவாக்கி தந்ததாகவும் தெரிவித்தார் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதற்கு அந்நாட்டு அரசிடம் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு ஜெய்சங்கள் தெரிவித்துள்ளார்

முன்னதாக இப்பிரச்சினை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது விஷயத்தில் இந்தியா இலங்கை அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டுமென்று கோரிக்கை வைத்தனா் தொழிற்சாலைகளின் பணி நேரத்தை நீட்டிக்கக்கோரி சில மாநில அரசுகள் விடுத்தகோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் கங்குவார் இத்தொடர்பான வரைவு மசோதாக்கள் மாநில அரசுகளிடமிருந்து பெறப்பட்டதாக தெரிவித்தார் இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் அவர் கூழினார்

ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் தற்போது யாரும் வீட்டுக்காவலில் இல்லை என்று உள்துறை இணையமைச்சர் திரு கிசன் ரெட்டி மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார்

பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகளுக்கு துணை புரிவோர் கல்வீச்சில் ஈடுபட்டோர் ஆகியோரை கண்டறிந்து பாதுகாப்பு கருதி வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாதுகாப்பு மற்றும் சுட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தடுப்பு காவல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் உள்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் எல்லைப்பகுதியில் எந்தவொரு தீவிரவாத ஊடுருவல் முயற்சியையும் முறியடிக்கும் திறன் நமது படைகளுக்கு உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சியை இன்று பெங்களுருவில் தொடங்கிவைத்து அவர் பேசினார் எல்லைப்பகுதியில் எந்தவொரு அத்தமீறலையும் பொறத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு உரிய பதிவடி கொடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

இந்த கண்காட்சியையொட்டி நடத்தப்பட்ட விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தன

பாதுகாப்பு மற்றும் விமானவியல் துறைகளில் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இவை இந்தியாவின் சுயசாா்பு இலக்கினை எட்டுவதற்கு உதவியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பெங்களுருவில் இன்று தொடங்கிய ஏரோ இண்டியா விமான கண்காட்சி பாதுகாப்பு மற்றும் விமான போக்குவரத்து துறையில் உலக நாடுகளுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிடுவதற்காக மத்தியக்குழு இன்று சென்ளை வருகிறது உள்துறை இணைச்செயலர் திரு அசுதோஷ் அக்ளிஹோத்ரி தலைமையிலான இந்தக்குழுவினர் நாளை முதல் ஆய்வு மேற்கொள்கின்றனர் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஒரு குழு திருநெல்வேலி விருதநகர் துத்துக்குடி சிவகங்கை மாவட்டங்களிலும் மற்றொருக்குழு புதக்கோட்டை தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொள்கின்றனர் வெள்ளிக்கிழமை வரை ஆய்வுப்பணியை மேற்கொள்ளும் இக்குழுவினர் சனிக்கிழமை புதுதில்லி திரும்புகின்றனர்

இதனையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் தமிழ்நாடு எனும் பெயரை சுட்டப்பூர்வமாக்கி இருமொழிக்கொள்கையே தமிழகத்தில் தொடரும் என்று அறிவித்து வரலாற்றில் நீங்கா இடம்பிடித்துள்ள அண்ணாவின் நினைவு நாளில் அவரை வணங்கி நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியினர் ஊர்வலமாக சென்று அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியையும் உறுதி செய்வதற்கான அம்சங்கள் மத்திய பட்ஜெட்டில் உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு எல்முருகன் கூறியுள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற காரணத்தினால் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மத்திய பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார்

செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து போட்டுக்கொண்டாலும் முகக்கவசம் உள்ளிட்ட நெறிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியர்கள் மற்றம் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டது இந்த நோய் தொற்று பரவலும் தொடர்ந்து கட்டுக்குள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணியினர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று பயிற்சியில் ஈடுபட்டனர் இந்த டெஸ்ட் போட்டி நாளை மறுநாள் தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கேரளா அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது